நேபாளத்தில் நாடாளுமன்றத்தை கலைத்து அதிபர் திருமதி பித்யாதேவி பண்டாரி உத்தரவிட்டுள்ளார்

காணொலி வாயிலாக நடைபெறம் மாநாட்டில் இருதரப்பு பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள உள்ளனர் இந்தியா வியட்நாம் இடையேயான விரிவான பாதுகாப்பு ஒத்துழைப்பின் எதிர்கால வளர்ச்சிக்கான ஆலோசனைகளையும் வழங்கவுள்ளனர் இந்த ஆண்டில் இரு நாடுகளும் தொடர்ந்து உயர் மட்ட அளவில் கருத்து பரிமாற்றம் செய்து வருகின்றன

பொதுமக்கள் யோகா மற்றும் தியான பயிற்சிகளை நாள்தோறும் மேற்கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தியுள்ளாா் ஹைதரபாத்தில் ரத்த நாள மருத்துவர்கள் சங்கத்தை தொடங்கி வைத்த அவர் தொற்று அல்லாத நோய்கள் பரவாமல் தடுக்கவும் நவீன வாழ்க்கை முறையால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ளவும் நமது பாரம்பரிய உணவு முறைக்கு திரும்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதய நோய்கள் அதிகரிப்பதற்கு முறையற்ற வாழ்க்கை முறையே முக்கிய காரணம் என்று மருத்துவர்கள் முடிவுக்கு வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மன அழுத்ததை போக்குவதிலும் நோய்கள் வராமல் தடுப்பதிலும் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக திரு வெங்கய்யா நாயுடு கூறினார் கிராமப்பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் இதய நோய் ஏற்படுவதற்கான அபாயம் அதிகமாக இருப்பதால் அந்த அபகுதிகளில் கவனம் செலுத்த அவேண்டும் என்று மருத்துவர்களை குடியரசு துணைத்தலைவர் கேட்டுக்கொண்டார் புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக பேராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் அடுத்த கற்று பேச்சுவார்த்தைக்கான தேதியை முடிவு செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது விவசாயிகள் சங்கங்களுக்கு கடிதம் எழுதியுள்ள மத்திய வேளாண் துறை இணை செயலாளர் திரு விவேக் அகர்வால் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் வேளாண் சுட்டங்களின் சில பிரிவுகளில் திருத்தங்களை கொண்டு வர திட்டமிட்டு மத்திய அரசு அளித்த வரைவு ஆலோசனைகளை விவசாயிகள் சங்க தலைவர்கள் நிராகரித்தனர் மேலும் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க வராத நிலையில் மத்திய அரசு மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளது வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடுபவர்கள் லடாக் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ராணுவப் பிரிவுகளுக்கான பொருட்கள் விநியோகத்தை தடுத்து வருவதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்தியானந்த் ராய் குற்றம்சாட்டியுள்ளார் பாட்னாவில் விவசாயிகளிடம் பேசிய அவர் விவசாயிகளுக்கு ஆதரவாகவே புதிய வேளாண் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பிரதமரமாக திரு நரேந்திர மோடி பதவியில் இருக்கும் போது விவசாயிகளை யாராலும் ஏமாற்ற முடியாது என்று திட்டவட்டமாக அவர் தெரிவித்தார்

நித்தியானந்த் ராய் கூறினார் மத்திய அரசின் வேளாண் சுட்டங்களுக்கு பெரும்பாலான விவசாயிகள் ஆதரவு தெரிவித்துள்ளதாக மத்திய நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் திரு வி கே சிங் தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் விவசாயிகளுடன் கலந்துரையாடிய அவர் வேளாண் சட்டங்களின் சிறப்பு அம்சங்களை எடுத்துரைத்தாா் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியல் காரணங்களுக்காக விவசாயிகள் போராட்டம் தாண்டி விடப்பட்டதாக குற்றம் சாட்டினார் விவசாயிகளின் நலனை உறுதிப்படுத்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் குறைந்தபட்ச ஆதார விலை தொடரும் என்றும் அவர் கூறினார் விவசாயிகள் பலனடைவதற்காகவே ஒப்பந்த பண்ணைய முறை கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் விவசாயிகள் தங்களது விலை பொருட்களை மண்டிகளில் மட்டும் இல்லாமல் நாட்டின் எந்த பகுதியிலும் தற்போது விற்பனை செய்ய முடியும் என்று அமைச்சர் திரு விகேசிய் கூறினார் பொதுத் தேர்வு தொடர்பாக ஆசிரியர்களுடன் நாளை கலந்துரையாடவுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்கிரியால் நிஷாங்க் கூறியுள்ளார்

இதனை மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் கோவிட் காலத்தில் முத்த குடிமக்கள் எதிர்கொண்டு வரும் பிரக்சினைகளை கருத்தில் கொண்டு இந்த முடிவை மத்திய ஒய்வூதிய துறை மேற்கொண்டுள்ளது மும்பையில் இரவு நேர ஊரடங்கை அமல்படுத்த வேண்டுமா என்பது குறித்து ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது மும்பையில் செயல்படும் இரவு நேர விடுதிகள் கோவிட் பெருந்தொற்று பரவல் தடுப்பு விதிகளை முறையாக பின்பற்றுவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதையடுத்து அனைத்து இரவு நேர விடுதிகளையும் உண்ணிப்பாக கண்காணிக்க உள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உண்மை நிலவரத்தை ஆய்வு செய்து ஒரிரு நாளில் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி இரவு நேர ஊரடங்கை அமல்படுத்துவது குறித்து முடிவு செய்வார்கள் என்று மாநராட்சி தெரிவித்துள்ளது மேற்கு வங்கத்தில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் ஐந்தாண்டுகளுக்குள் வளமான மாநிலத்தை உருவாக்குவோம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உறுதி அளித்துள்ளார் மேற்கு வங்க மாநிலத்திற்கு இரண்டு நாள் பயணம் மேற்கொண்ட அவர் போல்பூர் பகுதியில் நடைபெற்ற பேரணியில் கலந்துகொண்டார் அப்போது பேசிய அவர் பேரணிக்கு மாநில மக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்ததாக தெரிவித்தாா் மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் அரசை நீக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புவதை இந்த பேரணி வெளிப்படுத்துவதாக திரு அமித்ஷா கூறினார் இதையடுத்து இரண்டு நாள் பயணத்தை முடித்து விட்டு அவர் தில்லி திரும்பினார்

இது கோவிட்டுக்கு பிறகு பொருளாதார மீட்பு நடவடிக்கை சிறப்பாக இருப்பதையே காட்டுவதாக வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் தெரிவித்துள்ளது

அஇஅதிமுக சார்பில் சென்னையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக அஇஅதிமுக இருக்கும் என்றும் அவர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பள்ளீர்செல்வம் மதச்சார்பின்மை ஏழைமக்களின் மேம்பாடு சமத்துவ சமதர்ம சமுதாயம் போன்றவற்றை தங்கள் கட்சி உறுதியாக கடைப்பிடிக்கும் என்று தெரிவித்தார் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்து தேர்தல் ஆணையத்தின் உயர்நிலைக்குழு இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொள்கிறது தேர்தல் ஆணையத்தின் தலைமைச் செயலர் திரு

சீனிவாசா உள்ளிட்டோர் இந்தக்குழுவில் இடம் பெற்றுள்ளனர் இன்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் வருமானவரித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கின்றனர் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் காணொலி காட்சி வாயிவாகவும் அவர்கள் கலந்துரையாடுகின்றனர் நாளை மாநில அரசின் தலைமைச் செயலர் காவல்துறை தலைவர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் இந்தக்குழு விரிவாக ஆலோசனை மேற்கொள்கிறது நேபாளத்தில் நாடாளுமன்றத்தை கலைத்து அதிபர் திருமதி பித்யாதேவி பண்டாரி உத்தரவிட்டுள்ளார் ஆளும் கட்சிக்குள் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான பரிந்துரையை வழங்க பிரதமர் திரு கே பி சர்மா ஒலி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவையின் அவசர கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது

இங்கிலாந்தில் கோவிட் பரவல் அதிகரித்துள்ளதால் அங்கிருந்து வரும் பயணிகளுக்கு பல்வேறு ஜரோப்பிய நாடுகளும் தடை விதித்துள்ளன

இதையடுத்து லண்டன் உள்ளிட்ட நகரங்களில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன புத்தாண்டு வரை இங்கிலாந்திலிருந்து விமானம் மூலம் பொது மக்கள் வருவதற்கு நெதர்வாந்து அரசு தடைவிதித்துள்ளது

இதேபோல இங்கிலாந்து பயணிகளுக்கு தடை விதிக்கப்படும் என்று இத்தாவி வெளியுறவு அமைச்சர் அறிவித்துள்ளார் இங்கிலாந்திலிருந்து வரும் பயணிகள் ஏழு நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்று கிரீஸ் அரசு அறிவித்துள்ளது

கேரளா சஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற மற்றொரு ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது இரு அணிகளும் தலா ஒரு கோல் போட்டன இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மோகன் பகான் அணி பெங்களுரு அணியை எதிர்கொள்கிறது

ஜெர்மனியின் கலோனோ நகரில் நடைபெற்ற இந்த தொடரில் ஆடவர் பிரிவில் அமித்பங்கல் தங்கம் வென்றார் மகளிர் பிரிவில் மணிஷா மவுன் சிம்ரன்ஜித் கவர் ஆகியோர் வெற்றி வாகை சூடினர்

சோனியா லாதர் பூஜா ராணி கவுரவ் சோலங்கி முகமது ஹுசாமுதின் ஆகியோர் வெண்கல பதக்கங்களை வென்றனர்